பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார்

தேசிய மக்கள் தொகை பதிவேடு கணக்கெடுப்பின்போது எந்த ஆவணமும் சேகரிக்கப்பட மாட்டாது என்று மத்திய அரசு தெளிவுப்படுத்தியுள்ளது

பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையள் தெரிவித்துள்ளார்

இனி விரிவான செய்திகள் தில்லி சட்டப் பேரவை தேர்தலுக்கான பிரச்சாரம் முடிவடைய இன்னும் மூன்று நாட்களே உள்ள நிலையில் அங்கு பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர்

பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றினார் அப்போது ஒரேநாடு ஒரே வரி ஒரே ரேஷன் அட்டை திட்டம் விரைவில் நடைமுறைக்கு வரும் என்று கூறினார் ஒரே ரேஷன்கார்டு திட்டத்தை அமல்படுத்த அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக அவர் கூறினார் வேலைவாய்ப்பு தேடி இடம் பெயர்ந்த லட்சக்கணக்கான மக்களுக்கு இந்த திட்டம் பலனளிக்கும் என்று அவர் உறுதியளித்தார் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல்காந்தி இன்று தமது முதல் கூட்டத்தில் உரையாற்றினார் மத்திய அரசும் தில்லி மாநில அரசும் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புக்களை வழங்கவில்லை என்று அவர் குறைகூறினார் இதற்கிடையே ஆம் ஆத்மி கட்சி இன்று தனது தேர்தல் அறிக்கையை தில்லியில் வெளியிட்டது குடியுரிமை திருத்த சட்டம் மற்றும் இதர விஷயங்கள் தொடர்பாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் இன்று அமளி நிலவியது மக்களவையில் மகாத்மாகாந்தி குறித்து பிஜேபி உறுப்பினர் திரு ஆனந்த் ஹெக்டே ஆட்சேபகரமான கருத்து தெரிவித்ததாக கூறி அதுகுறித்தும் குடியுரிஸ் திருத்த சட்டம் குறித்தும் எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் திமுக மற்றும் இதர கட்சி உறுப்பினர்கள் முழக்கங்களை எழுப்பினர் இதனால் ஏற்பட்ட கூச்சல் குழப்பத்தால் அவை நண்பகல் வரை ஒத்தி வைக்கப்பட்டது அவை மீண்டும் கூடியபோதும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இதே கருத்தை வலியுறுத்தினர் பதிலளித்த இதற்கு நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி பிஜேபி உறுப்பினர் தமது கருத்து குறித்து ஏற்கனவே விளக்கம் தெரிவித்துள்ளதாக கூறினார்

குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின்மீது இன்று இரு அவைகளிலும் விவாதம் நடைபெற்றது குடியரசுத் தலைவரின் உரையில் குறைபாடுகள் உள்ளதாகவும் தீர்மானத்தின் மீது திருத்தம் தேவை என்றும் மக்களவையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வலியுறுத்தினர் ஆளும்கட்சி மற்றும் தோழமை கட்சி உறுப்பினர்கள் தீர்மானத்தை ஆதரித்து பேசினர் அரசின் வெற்றி குறித்து அவர்கள் பாராட்டு தெரிவித்தனர் பிரதமரின் பரிந்துரைக்குப் பின்னர் தீர்மானம் நிறைவேற்றப்படும் மாநிலங்களவையிலும் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின்மீது விவாதம் நடைபெற்றது விவாதத்தை முன்மொழிந்து பிஜேபி உறுப்பினர் திரு பூபேந்திர யாதவ் பேசினார் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு ஜாதி மத ரீதியில் எந்தவித பாகுபாடுமின்றி நாட்டின் வளர்ச்சிக்காக பாடுபட்டு வருவதாக அவர் தெரிவித்தார்

வேலைவாய்ப்பின்மை விலைவாசி உயர்வு கருப்புப் பணம் போன்ற முக்கிய பிரச்சனைகளில் இருந்து மக்களின் கவனத்தை திசைதிருப்புவதற்னக இத்தகைய நடவடிக்கைகளில் அரசு ஈடுபட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் இந்திய குடிமக்களுக்கான தேசிய பதிவேடு தயாரிப்பது குறித்து இதுவரை எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்று மத்திய அரசு தெளிவுப்படுத்தியுள்ளது மக்களவையில் எழுத்து மூலம் அளித்த பதிலில் மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்தராய் இந்த விளக்கத்தை அளித்தார் மற்றொரு கேள்விக்கு பதிலளித்த அவர் தேசிய மக்கள் தொகை பதிவேடு கணக்கெடுப்பின்போது எந்தவித ஆவணமும் கேட்கப்பட மாட்டாது என்று கூறியுள்ளார் தேசிய குடிமக்கள் பதிவேடு தயாரிக்கும் பணி குறித்து மாநில அரசுகளுடன் ஆலோசிக்கப்பட்டு வருவதாக கூறிய அவர் குடும்பங்களின் விவரங்கள் இதில் பதிவு செய்யப்படும் என தெரிவித்தார் மக்கள் தங்களுக்கு தெரிந்த விவரங்களை கூறலாம் என்று தெரிவித்த அவர் பதிவேடு தயாரிக்கும் பணியில் சரிபார்ப்பு நடவடிக்கைகள் இருக்காது என்று கூறினார் நிர்பயா வழக்கில் வழங்கப்பட்ட தீர்ப்பை விரைவில் செயல்படுத்த வேண்டும் என்று மாநிலங்களவைத் தலைவர் திரு எம் வெங்கய்யா நாயுடு வலியுறுத்தியுள்ளார் மாநிலங்களவையில் ஆம் ஆத்மி கட்சியின் திரு சஞ்சய் சிங் இந்த வழக்கின் குற்றவாளிகளுக்கு உடனடியாக மரண தண்டனையை நிறைவேற்றி பாதிக்கப்பட்ட பெண்ணின் குடும்பத்தினருக்கு நீதிவழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார்

பல்வேறு தரப்பினரின் கோரிக்கைய ஏற்று ஏற்கனவே உள்ள பழைய நடைமுறையே தொடருவது என்று அந்த அறிக்கையில் அவர் குறிப்பிட்டுள்ளார் வேகமாக பரவிவரும் நோவல் கொரோனா வைரஸை கட்டுப்படுத்த

இதற்னக ஜெர்மனி பிரிட்டன் பிரான்ஸ் ஆகிய நாடுகளின் சுனதார அமைச்சர்கள் இன்று சந்தித்து பேசுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது கொரோனா வைரஸ் குறித்த ஆராய்ச்சி தடுப்பு நடவடிக்கைகள் பயனிகளுக்கான பயன கட்டுப்பாடுகள் ஆகியவை தொடர்பாக ஒருங்கிணைந்த அனுகுமுறையை மேற்கொள்ள இந்த நாடுகள் உத்தேசித்துள்ளன

பிரதமர் திரு நரேந்திரமோடி வரும் வெள்ளிக்கிழமை அசாம் மாநில கோக்ரஜாருக்கு பயணம் மேற்கொள்கிறார்

இந்த நிகழ்ச்சியில் போடோ லேண்ட் பிராந்தியத்தை சேர்ந்த நான்கு லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது ஒப்பந்தத்தால் போடோ மக்களுக்கு புதிய விடியல் ஏற்படும் என்று பிரதமர் இந்த குறிப்பிட்டிருந்தார்

மொகல் தோட்டம் பொதமக்கள் பார்வையிடுவதற்காக நாளை முதல் திறக்கப்படும் மக்களை கவரும் துலிப் போன்ற சிறப்பான மலர்கள் இந்தத் தோட்டத்தில் காட்சிக்காக வைக்கப்பட்டுள்ளன

இவர் முந்தைய தனது தேசிய சாதனையை இரண்டு கிலோ அதிகமாக துக்கியதன் மூலம் முறியடித்தார் இன்றைய முயற்சி மூலம் உலக தரவரிசையில் அவர் நாள்ளவது இடத்திற்கு முன்னேறினார்